மாரடைப்பால் காலமானார் குடியரசுத் துணைத் தலைவர் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மறுசீரமைப்பு மசோதா நிறைவேறியது மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்றும் அம்மாநிலத்திற்கு புதிய உதயம் காத்திருக்கிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது

அவையின் இந்த அமர்வு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அவைத் தலைவர் கூறியுள்ளார்

அவர் நேற்று இரவு ஒன்பதரை மணிக்கு ஏய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் உடனடியாக அவசர பிரவுக்கு கொண்டுசெல்லப்பட்டதாகவும் ஏய்ம்ஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன அவரை கவனித்த மருத்துவ குழுவினரால் அவரை உயி்பிக்க முடியவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மத்திய கசகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் ஏய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்றிருந்தனர்

உடல் ஆரோக்கியம் கருதி இந்த ஆண்டு மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை சுஷ்மா ஸ்வராஜின் மறைவுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் பவர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சுஷ்மா ஸ்வராஜ் மறைந்து விட்டார் என்ற செய்தி தமக்கு உண்மையிலேயே மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் பொது வாழ்வில் கண்ணியம் தைரியம் கொண்டவராகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டில் அக்கறை கொண்டவராகவும் இருந்தவரை நாடு இழந்துள்ளது என்று கூறியுள்ளார் அவர் இந்திய மக்களுக்கு ஆற்றிய சேவைக்காக என்றென்றும் நினைவு கூரப்படுவார் என்றம் அவர் குறிப்பிட்டுள்ளார் குஷ்மா மறைவு நாட்டிற்கும் தமக்கும் மிகப்பெரிய இழப்பு என்று கூறியுள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு சிறந்த நிர்வாகியாகவும் தலைசிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் பேச்சாளராகவும் திகழந்தார் என்று புகழாரம் குட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்திய அரசியலில் மிகச்சிறந்த சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் கோடிக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் சிறப்பாக உரையாற்றக் கூடியவராகவும் பெயர் பெற்ற திருமதி குஷ்மா ஸ்வராஜ் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்து தரப்பினரின் அன்பை பெற்றிருந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் திருமதி சுஷ்மாவின் திடர் மறைவு அதிர்ச்சியளிப்பதாகவும் மிகச்சிறந்த அரசியல் தலைவராகவும் மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசியலில் அழிக்க முடியாத அடையாளங்களை விட்டுச் சென்றவர் சுஷ்மா ஸ்வராஜ் என்று மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் சுஷ்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் திருமதி கஷ்மா கவராஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவர் தங்களை நன்றாக கவனித்துக்கொண்ட மிகச் சிறந்த தலைவர் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் திருமதி கவராஜ் வெளியுறவு அமைச்சராக இருந்தபோது இந்தியத் துதரக செயல்பாடுகளுக்கு வலிமை ஏற்படுத்தி வெளிநாடுவாழ் இந்தியா்களின் குறைகளை களைய டிவிட்டர் பதிலுரைகள் மூவம் உடனடி நடவடிக்கைகள் எடுத்தவர்

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளை இரண்டு தனி யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கவும் ஜம்மு கஷ்மீர் சட்டப்பேரவையுடன் செயல்படும் யூளியன் பிரதேசமாகவும் லடாக் மத்திய அரசின் கீழ் செயல்படும் யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்க இம்மசோதா வகை செய்கிறது முன்னதாக இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் இருங்கிணைந்த பகுதி என்றும் இது பாகிஸ்தான் இஆக்கிரமிப்பு கஷ்மீரையும் உள்ளடக்கியது என்றும் கூறினார் நேற்று அவையில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானமும் அது தொடர்பான மசோதாக்களும் ஜம்மு கஷ்மீரை இந்தியாவின் பகுதியாக எப்போதும் நிலைத்திருக்க வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார்

காங்கிரஸ் கட்சி ஜம்மு கஷ்மீர் குறித்த தனது நிலைப்பாட்டை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு அமித்ஷா தற்போது அங்குள்ள ஆட்சி முறை குறித்தும் விவரித்தார் ஜம்மு கஷ்மீர் மக்களின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் தீர்மானமும் மசோதாவும் நிறைவேற்றப்பட்டுள்ளதையடுத்து இங்கு நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பியதும் உரிய நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை மீண்டும் பெறம் என்று திரு அமித்ஷா கூறினார் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான வரவாற்று சிறப்புமிக்க மசோதா பெரும்பான்மம ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்திகளில் இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இது குறிப்பிடதக்க நிகழ்ச்சி என்று கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் லடாக் மக்களுக்கு புதிய உதயமும் சிறப்பான எதிர்காலமும் காத்திருப்பதாக பிரதம் கூறினார் இந்த மசோதா காரணமாக ஒருமைப்பாடும் அதிகாரமளித்தலும் உறுதி செய்யப்படும் என்று பிரதம் குறிப்பிட்டுள்ளார் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது சர்தார் பட்டேல் டாக்டர் பாபா சொகிப் அம்பேத்கள் டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி போன்ற தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாடுபட்ட பெரிய தலைவாகளுக்கு செலுத்தப்படும் அஞ்சலி என்று பிரதமர் கூறினார் பல ஆண்டுகளாக கயநலவாதிகள் மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது குறித்து கவலைப்படாமல் உணர்வுபூர்வ மிரட்டல்களில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் என்றும் அத்தகையோரின் பிடியில் இருந்து ஜம்மு காஷ்மீர் விடுதலை பெற்றிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஒருமைப்பாட்டிற்கும் அதிகாரமளித்தலுக்கும் வகை செய்யும் இந்த மசோதா இளைஞர்களை முக்கிய நீரோட்டத்திற்கு கொண்டுவந்து அவா்களது திறமைகளை வெளிப்படுத்த அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறினார் இந்த மசோதா நிறைவேறியதற்கு காரணமாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் அவற்றின் தலைவர்கள் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் அரசியல் கட்சிகள் கருத்து வேறபாடுகளை மறந்து மசோதா குறித்த விவாதத்தில் பங்கேற்று கடனம ஆற்றியது நாட்டின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கவுரவப்படுத்தியிருப்பதாக கூறினார் மக்களவை நேற்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது அவையில் ஜம்மு காஷ்மீர் தொடா்பான மசோதாவும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டபிறகு அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்

நடவடிக்கைகள் இடையூறின்றி நடைபெற்றமைக்காக உறுப்பினா்களுக்கு அவர் நன்றி அவை தெரிவித்தார்

ஆந்திரப்பிரதேசம் மத்தியப்பிரதேசம் அசாம் ஹரியானா மாநிலங்களில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனங்களை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாக அறிவிக்க இந்த மசோதா வகை செய்கிறது இந்த அந்தஸ்தை அடுத்து தேசிய வடிவமைப்பு நிறுவனங்கள் பட்டங்களையும் பட்டயங்களையும் வழங்க முடியும்

மாநிலங்களவையில் இந்த மசோதா நேற்று நிறைவேறியது மக்களவை ஏற்கௌவே இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது இந்த மசோதாவின் மீது பேசிய வீட்டுவசதி நக்புற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு ஹர்திப் சிங் பூரி இந்த மசோதாவை அடுத்து பொது அரசுக்கட்டிடங்களில் அனுமதியின்றி ஆக்கிரமிப்பு செய்தவா்கள் விரைவாக வெளியேற்றப்படுவாா்கள் என்று கூறினார் இதனால் உரியவா்களுக்கு வீட்டுவசதி கிடைப்பதற்கான காத்திருப்புக் காலம் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார் வெளியுறவு அமைச்சன் திரு எஸ் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று ஆப்கானிஸ்தான் சிறப்பு பிரதிநிதி திரு ஜல்மாய் கலில்ஐத் யை சந்தித்தார் இந்தச் சந்திப்பின் போது ஆப்காவிஸ்தான் நிலவரம் குறித்து விரிவான பயனுள்ள விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கள் தமது டிவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாக்கிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தின் சந்தைப்பகுதி ஒன்றில் நேற்று ஏற்பட்ட சக்திவாய்ந்த குண்டுவெடிப்பில் ஒருவர் உயிரிழந்தார்

ஹசாரா சமூதாயத்தினர் கடை நடத்திவரும் க்வெட்டா மிஷன் சாலை சந்தைப்பகுதியில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை துணை இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் திரு அப்துல் ரசாக் சீமா தெரிவித்தாா்

ஜெருசலத்தில் இந்த முகமையின் தலைமை இடத்தில் இந்தத் தொகைக்காள காசோலையை பாலஸ்தீனத்தில் உள்ள இந்திய பிரதிநிதி திரு சுனில்குமார் வழங்கினார்

முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி ஃபீவ்டிங்கை தோ்ந்தெடுத்தது